எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூழியுள்ளார்

நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு ஐந்து சர்வதேச தொழில் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

தமிழகத்தில் முதலீட்டுக்கு உகந்த சசூழ்நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் தொழில் தொடங்கத் தேவையான அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அந்தக் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

மாநில அரசு மேற்கொள்ளும் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு தருமாறும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

மாநில அரசின் ஒருங்கிணைந்த நடவடிக்கை காரணமாக சென்னையில் படிப்படியாக நோய் தொற்று குறைந்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் பெரம்பூரில் இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஒவ்வொரு தெருக்குக்கும் களப்பணியாளா்களை நியமித்து வீடு வீடாகச் சென்று நோய் தொற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் நோய் தொற்று குறைந்து வருவதாக கூறியுள்ளார்

உதயகுமார் தெரிவித்தார்

எஸ்பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநனாட்சிகள் நகராட்சிகள் பேருராட்சிகள் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் னய்ச்சல் முனாம்கள் நடத்துதல் தனிமைப்படுத்தம் மையங்களை அமைத்தல் போன்றவற்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பாதுகாப்பு மற்றும் நோய்த் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடனும் பொது சுனதாரத்துறையினருடனும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் உள்ளாட்சி அமைப்புகளை அமைச்சர் திரு வேலுமணி கேட்டுக் கொண்டார் தற்போது பருவமளழ தொடங்கியுள்ள நிலையில் மழழநீர் சேகரிப்புக் கட்டமைப்புகள் சரியான முறையில் பயன்பாட்டில் உள்ளனவா என்பதைக் கண்டறிந்து அவற்றை சீரமைக்கும் நடவடிக்கைகளையும் மேற்னெள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள ஏரி குளம் குட்டை போன்ற நீர்ஆதாரங்களை துர்வார வேண்டும் என்றும் வரத்துக் கால்வாய்களை சீர்மக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு

வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார்

இதற்காக தனி இணையதளம் ஒன்று தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு குறித்த விவரங்கள் இந்த முதலம்ச்சரிடம் ஆலோசனை நடத்திய பிள்ளர் ஒரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று அவர் ஏற்களவே கூறியுள்ளார்

சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி குடியாத்தம் திருவொற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களின் மறைவை அடுத்து அந்த தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளன

இம்ரான் எம்து செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தமிழகத்தில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து மக்களின் வாங்கும் திறனை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறத்தியுள்ளார்